இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது

டேராடுனில் இரண்டுநாள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டின் மூலம் அம்மாநிலத்திற்கு முதலீட்டிற்கான வாய்ப்புக்கள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்நாட்டு மற்றும் ஜப்பான் செக் குடியரக அர்ஜென்டினா மொரீஷியஸ் மற்றும் நேபாள் நாடுகளின் முதலீட்டாளர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கவுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு

முதலீட்டு வாய்ப்பு தொடர்பாக பெங்களுரு அகமதாபாத் மும்பை மற்றும் தில்லியில் உத்தரகாண்ட் அரசு சார்பாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் இம்மாநாட்டில் கற்றுலா வேளாண்மை உணவுப்பதப்படுத்துதல் தோட்டக்கலை தாவர வளர்ச்சி மூலிகை மற்றும் வாசைள திரவியம் ஆயுஷ் உள்ளிட்ட பன்ளிரெண்டு துறைகளில் கருத்தரங்கம் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்தியப் பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஷ்கர் மிசோரம் தெலங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்களின் சுட்டப்பேரவை தேர்தல் தேதியை தலைமைத் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து இம்மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த தேர்தல்களில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாருர் சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இந்திய பிராந்தியத்திற்கான காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு இன்று தொடங்குகிறது மக்களவை தலைவர் திருமதி குமித்ரா மகாஜன் அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனவால் ஆகியோர் நாளை நடைபெறவுள்ள அமர்வில் பங்கேற்கின்றனர் வடகிழக்கு பகுதிக்கான அவை தலைவர் ஆராய்ச்சி முன்னோட்டத்தை திருமதி கமித்ரா மகாஜன் தொடங்கி வைக்கிறார் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பொருளாதாரம் திறன்மேம்பாடு மற்றும் போக்குவரத்து இணைப்பு ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சும்பவத்தில் காயம் அடைந்தவர்கள் அருகே உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசின் சார்பில் தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயம் அடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூரீநகரில் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து மாநில ஆளுநர் திரு கத்யபால் மாலிக் ஆய்வு செய்தார் இத்தொடர்பாக நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் வடக்கு மண்டல ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர் சிங் பங்கேற்றார் ரானுவம் காவல்துறை மத்திய ரிசர்வ் காவல்படை எல்லை பாதுகாப்புப்படையின் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குளிர் சீதோஷ்ண நிலைமை தீவிரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட விதிக்கப்பட்டுள்ள தடையை விலக்கிக் கொள்ள வேண்டுமென்ற கோரிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்ஜன் கொகோய் நிராகரித்து விட்டார் இந்திய பார் கவுன்சில் சார்பில் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய தலைமை நீதிபதி வழக்கறிஞர்கள் எதற்கெடுத்தாலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது தேவையற்றது என்றார் நீதிமன்றங்களில் அதிக அளவில் வழக்குகள் தேங்கிக் கிடப்பது குறித்தும் திரு ரஞ்ஜன் கொகோய் கவலை தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளது

கடந்த மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்த்துக் கொள்ளவும் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை இந்த சிறப்பு முகாமில் மேற்கொள்ளலாம்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தஜிகிஸ்தான் நாட்டிற்கு மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார் அங்கு இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தும் நோக்கில் தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார்

இவர்கள் கைது செய்யப்பட்டதாக உயர் காவல்துறை அதிகாரி தெரிவித்தார்

ஆம்ஸ்டர்டாம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இந்திய கடற்படை கமாண்டர் அபிலாஷ் டோமி ஐ என் எஸ் சாத்பூரா கப்பல் மூலம் விசுகப்பட்டினம் மருத்துவமனைக்கு நேற்று கொண்டுவரப்பட்டார்

இதையடுத்து கான்பெர்ராவில் உள்ள ஆஸ்திரேலிய மீட்பு மையம் அந்நாட்டு ராணுவம் மற்றும் இந்திய கடற்படையை ஒருங்கிணைத்து மீட்புப்பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது நடப்பாண்டிற்கான மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க விமான விருதை எமிரேட் வென்றுள்ளது

அரபிக் கடலில் லட்சத்தீவு அருகே மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதன் காரணமாக கேரளாவில் நாளை மறுநாள் கனமழழயோ அல்லது அதிதீவிர கனமழழயோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் கேரளாவை தாக்க வாய்ப்பில்லை என்ற போதிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜோஹர் கோப்பைக்கான இளையோர் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது

டாக்காவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது